மாவட்டங்களில் நடைபெற்றது

என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

தமிழக கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தை சேர்ந்தவர்களுக்கு முதன்முறையாக பொங்கல் பரிசு மற்றும் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

தடுப்பூசியை கையாளுதல் குறித்த நடைமுறையை எவ்வாறு பின்பற்றுவது என்பது இந்த ஒத்திகையின் நோக்கமாகும் பயனாளியின் பெயர் பதிவு தடுப்பூசி போடுவதை துல்லியமாக திட்டமிடுதல் ஏற்கனவே திட்டமிட்ட பிரிவுகளுக்கு தடுப்பூசி போடுதல் போன்றவை இந்த ஒத்திகையில் இடம்பெற்றன சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஒத்திகை நிகழ்வுகளை கண்காணித்தனர்

டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நாட்டில் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டதைபோல கோவிட் தொற்றும் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டதாக கூறிய அவர் தமிழகத்திலும் கோவிட் தடுப்பு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

காசநோய் ஒழிப்பு நடவடிக்கையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக அவர் பாராட்டினார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஒமந்தூரார் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட தடுப்பூசி ஒத்திகையை அவர் இன்று நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்கட்டமாக மருத்துவ பணியாளர்களுக்கும் முன்களப் பணியாளா்களுக்கும் தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவித்தாா் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கை காரணமாக கோவிட் தொற்று கட்டுக்குள் உள்ளதாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டா் தடுப்பூசி தயாரிப்பிலும் இந்தியா சிறப்பாக பணியாற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார் பின்னர் செங்கல்பட்டில் உள்ள இந்துஸ்தான் பயோ டெக் நிறுவனத்திலும் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆய்வு மேற்கொண்டார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழகத்தில் தடுப்பூசி ஒத்திகையை பார்வையிட்டது ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

பொங்கல் பரிசு வழங்கப்படும் ரேஷன் கடைகளின் முன்பு அரசியல் கட்சியினர் விளம்பர பதாகைகள் வைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோரைக்கொண்ட அமர்வு விதிமுறைகளை மீறி வைக்கப்பட்டுள்ள பதாகைகளை அகற்ற உத்தரவிட்டது அதேசமயம் பொங்கல் பரிசு தொகுப்பு பையில் முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சரின் படங்கள் இடம்பெற நீதிபதிகள் அனுமதித்துள்ளனர்

இத்தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதமன்ற உத்தரவுப்படி கூடுதல் காட்சிகளை திரையிட்டு கொள்ள திரையரங்குகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து தலைமைச்செயலகத்தில் இன்று ஆலோசனைக்கூட்டம் நடைபெற்றது

தமிழகத்தில் பறவைக்காய்ச்சல் நோய் வராமல் தடுக்கும்விதமாக கேரள மாநிலத்திலிருந்து வாகனங்களில் கொண்டுவரப்படும் கோழிகள் வாத்துகள் மற்றும் முட்டைகள் தடை செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரளமாநிலம் ஆலப்புழா கோட்டயம் மாவட்டங்களில் பறவைக்காய்ச்சல் நோய் கண்டறியப்பட்டுள்ளதையடுத்து தமிழகத்தில் அந்த நோய் வராமல் தடுக்கும் பொருட்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

புததில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவா்த்தையில் முடிவு எட்டப்படாததையடுத்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்றைய பேச்சுவார்த்தையில் மத்தியஅரசு சார்பில் வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் ஆகியோர் கலந்துகொண்டனர்

ஜ்ர்ஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது